நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

ரஷ்யாவில் நடைபெற்ற சுர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் வெண்கலப் பதக்கம் வென்றார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து குறித்த வதந்திகளை புறந்தள்ளி விட்டு எவ்வித தயக்கமும் இன்றி பொதுமக்கள் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்திற்காள ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்

இந்த சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புதாரில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை பிற மாநிலங்களுக்கு வழங்குவது ஏற்புடையதல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இந்த முடிவினை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் கோரியுள்ளார்

அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டு மாநிலம் முழுவதும் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன

தில்லியில் உள்ள சப்தர்ஜய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளில் திரு மணிகாந்த் தாகூர் பணியாற்றியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்ற கர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் வெண்கலப் பதக்கம் வென்றார்

சென்னையில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது